நரேந்திர மோடி கூறியுள்ளார் ககன்யான் திட்டத்திற்கான விண்வெளி வீரர்களை தெரிவு செய்யும் நடைமுறைகள் இவ்வாண்டு இறுதியில் தொடங்கும் என இஸ்ரோ தலைவர் டாக்டர்

சிவன் தெரிவித்துள்ளார் புதுவையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை செயல்பட விடாமல் துணைநிலை ஆளுனர் தடுப்பதாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலர் திரு சஞ்சய் தத் குற்றம் சாட்டியுள்ளார்

இந்தியா முன் எப்போதும் இல்லாத அளவில் தற்போது வர்த்தகத்திற்கு தயார் நிலையில் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

வேகமாக வளர்ந்து வரும் நாடான இந்தியா வில் புதிய தொழில்களைத் தொடக்கவும் ஏற்கனவே உள்ள தொழில்களைப் பெருக்கவும் ஏராளமான வாய்ப்புகள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் குஜராத் முதலமைச்சர் திரு விஜய் ரூபானி மாநாட்டில் கலந்துகொள்ளும் பிரதிநிதிகளை வரவேற்றுப் பேசுகையில் குஜராத் தில் முதலீட்டிற்கு சூழ்நிலை நிலவுவதற்கு மாநாட்டில் கலந்துகொள்ளும் உகந்த முதலீட்டாளர்களின் எண்ணிக்கையே சான்றாகும் என்றார் இந்தியா வில் உயர்வேக வளர்ச்சியை உயர்த்தப் பாடுபட்டு வரும் தலைவர்களின் தொலைநோக்குப் பார்வை மெச்சத்தக்கது என்று மாநாட்டில் பங்கேற்கும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் தெரிவித்தனர் உஸ்பெக்கிஸ்தான் அதிபர் திரு ஷவ்கத் மீர்ஜியோயேவ் இந்தோ அமெரிக்க கூட்டாண்மைப் பேரவையின் தலைவர் திரு ஜான் சேம்பர்ஸ் உள்ளிட்டோர் விழாவில் உரையாற்றினர் இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு வீடியோ மூலம் மாநாட்டிற்கு வாழ்த்துச் செய்தி அனுப்பியிருந்தார் மாநாட்டின் நிகழ்வுகளுக்கிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெக்கிஸ்தான் அதிபரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்துப் பேசினார்

அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது

சிவன் தெரிவித்துள்ளார் இன்று புதுடில்லி யில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியா வின் ஆள் இல்லாத விண்கலங்களில் மனிதனைப்போல செயல்படும் இயந்திரங்கள் இடம்பெறுமே தவிர விலங்குகள் அல்ல என்றும் கூறினார்

ககன்யான் திட்டத்திற்கான விண்வெளி வீரர்கள் இந்திய விமானப்படையில் இருந்து தேர்ந்தெடுக்கப் பட்டு தொடர்ச்சியான முறையில் இவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்றும் ஏற்கனவெ பலமுறை விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பியுள்ள ரஷ்யா மற்றும் அமெரிக்கா விடம் இருந்து தொழல்நுட்ப உதவி நாடப்படும் என்றும் இந்த செய்தியாளர் கூட்டத்தில் தகவல் வெளியிடப்பட்டது உத்தரபிரதேச முன்னாள் முதலமைச்சரும் சமாஜ்வாடி கட்சி தலைவருமான திரு அகிலேஷ் யாதவ் மீது சட்டவிரோத பணப் பரிமாற்ற குற்றச்சாட்டின் கீழ் அமலாக்கத் துறையினர் இன்று வழக்கு பதிவு செய்தனர் சட்டவிரோதமாக மணல் குவாரி நடத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டில் அவர் மீது இந்த வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கில் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திருமதி

சந்திர கலா மற்றும் வழக்கில் சம்பந்தப்பட பிற அதிகாரிகள் அடுத்த வாரம் நேரில் ஆஜராகுமாறு அமலாக்கத் துறை உத்தரவிட்டுள்ளது

திமுக முதன்மைச் செயலாளர் திரு

எஸ் பாரதி இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார்

மணிக்குமார் திரு சுப்ரமணியம் பிரசாத் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப் படுகிறது

கந்தசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் சிபிஐ மாநிலச் செயலர் திரு சலீம் முன்னாள் செயலர் திரு

விஸ்வநாதன் தேசிய குழு உறுப்பினர் திரு

கலைநாதன் ஆகியோரும் ஜீவா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

கந்தசாமி வழங்கினார்

புதுச்சேரியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை செயல்பட விடாமல் துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி தடுத்து வருவதாக இந்திய காங்கிரஸ் கட்சியின் செயலரும் அகில் புதுச்சேரி பொறுப்பாளருமான திரு சஞ்சய் தத் குற்றம் சாட்டினார் புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு

இந்த தொடக்கவிழா நிகழ்ச்சியில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலர் திரு முகுல்வாஸ்னிக் முதலமைச்சர் திரு நாராயணசாமி தகவல் ஆய்வுத்துறைத் தலைவர் திரு பிரவீன் சக்கரவர்த்தி மற்றும் நிர்வாகிகள் கலந்துகொள்ள உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த சக்தி செயலியின் மூலம் காங்கிரஸ் கட்சியின் அடிமட்டத் தொண்டர்கள் தங்களது கருத்துக்களை தலைமையுடன் நேரடியாக பகிர்ந்துகொள்ள முடியும் என்றும் நிர்வாகிகள் தேர்தல் வேட்பாளர் தேர்வு ஆகியவற்றில் சக்த செயலியின் செயல்பாடு முக்கியமானதாக இருக்கும் என்றும் அவர் கூறினார் தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதில் அளித்த அவர் புதுச்சேரி மக்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கும் விவகாரத்தில் சில தொழில்நுட்ப காரணங்களைக் காட்டி அதைத் தடுப்பதாகக் குற்றம் சாட்டினார் மேலும் அரசுப் பணியில் உள்ள அதிகாரிகளக்கு துணைநிலை ஆளுனர் தேர்வ வைப்பது இந்தியா வில் எங்குமே நடைபெறாத்து என்றும் துரதிருஷ்ட வசமானது என்றும் கூறினார் மேலும் புதுளுச்சேரி மாநில அரசை செயல்பட விடாமல் தடுக்க மத்திய அரசு துணைநிலை ஆளுனர் அலுவலகத்தை ஒரு கருவியாக பயன்படுத்துவதாகவும் அவர் கூறினார்

புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரி மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு கந்தவேலு உள்ளிட்ட அதிகாரிகள் தொடர்ந்து ஒரே இடத்தில் பணிப் புரிந்து வருவதாகவும் அவர்களை தலைமையில் தேர்தல் நடந்தால் அது நியாயமாக இருக்காது என்றும் அவர் கூறினார் புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி மற்றும் முதலமைச்சர் திரு நாராயணசாமி ஆகியோரிடையே நிலவும் பனிப்போர் காரணமாக அதிகாரிகள் மட்டத்திலும் இரு பிரிவாக செயல்படும் சூழ்நிலை நிலவுவதாகவும் இது நிர்வாகத்திற்கு ஆரோக்கியமான சூழ்நிலை அல்ல என்று அவர் மேலும் குறிப்பிட்டார்

இதை மீறுவோர் மீது சட்டப்படி தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கலால் துறை துணை ஆணையர் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார்

புதுச்சேரி அரசின் செயலாளர் டாக்டர் எஸ் சுந்தர வடிவேலு மாநாட்டை தொடங்கி வைத்தார் மிசோரம் அரசின் முன்னாள் செயலாளர் டாக்டர் வாசுதேவ ராஜூ உள்ளிட்ட பலர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்

நரேந்திர மோடி கூறியுள்ளார் ககன்யான் திட்டத்திற்கான விண்வெளி வீரர்களை தெரிவு செய்யும் நடைமுறைகள் இவ்வாண்டு இறுதியில் தொடங்கும் என இஸ்ரோ தலைவர் டாக்டர்

சிவன் தெரிவித்துள்ளார் புதுவையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை செயல்பட விடாமல் துணைநிலை ஆளுனர் தடுப்பதாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலர் திரு சஞ்சய் தத் குற்றம் சாட்டியுள்ளார்

அன்பழகன் கோரியுள்ளார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவுபெறுகிறது